அன்னாரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணை தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இரண்டாவது தவணை மானியத்தை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்குமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரத்தினவேல் பாண்டியன் இன்று சென்னையில் காலமானார்

தகனம் செய்யப்பட்டது

அவரது மறைவை அடுத்து காஞ்சி பெரியக்கோவில் இன்று தரிசனத்திற்கு மூடப்பட்டது மடத்தில் உள்ள மைய மண்டபத்தில் அவரது உடல் அமர்ந்தவாறு வைக்கப்பட்டுள்ளது காலை முதலே இளைய மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி வேத மந்திரங்களுக்கு இடையே சடங்குகள் செய்தார் அவரது இறுதிச் சடங்கு நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஜெயேந்திரர் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணை தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் உயர்ந்த ஆன்மிக தலைவரையும் சமூக மாற்றத்திற்காக பாடுபட்டவரையும் நாம் இழந்துவிட்டதாக கூறியுள்ளார் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மனித நேயத்துடன் மக்கள் நலனுக்காகவும் ஆன்மிகத்தை பரப்புவதில் முன்மாதிரியாக ஜெயேந்திரர் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் சிறந்த சேவை மற்றும் உயர்ந்த சிந்தனைகளுக்காக லட்சக்கணக்கான பக்தர்களின் இதயங்களிலும் மனங்களிலும் அவர் நீடித்து வாழ்வார் என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி விடுத்துள்ள செய்தியில் உலகம் முழுவதும் உள்ள ஏராளமான பக்தர்கள் ஜெயேந்திரரின் அறிவுரையை ஏற்று நடப்பதாக தெரிவித்துள்ளார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் சுங்கரச்சாரியார் பல பள்ளிகள் மருத்துவமனைகள் ஆகியவற்றை தொடங்கி மக்கள் நலனுக்காக பாடுபட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார்

துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் காஞ்சி சங்கரச்சாரியார் மறைவுக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் பிஜேபி தலைவர் திரு அமத்ஷா முன்னாள் துணை பிரதமர் திரு எல் கே அத்வானி திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு திருநாவுக்கரசர் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராம்தாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் திராவிடர் கழக தலைவர் திரு கீ வீரமணி தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அன்னாரது உடலுக்கு தலைவர்களும் பொது மக்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஐஎன்ஸ் ஊடக வழக்கில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரத்தை சிபிஐ இன்று கைது செய்தது

தற்போது தில்லி சிபிஐ தனி நீதிமன்ற நீதிபதி முன் திரு கார்த்தி சிதம்பரம் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்

இதே வழக்கில் அமலாக்க இயக்குநரகம் அவர் மீது முறைகேடான பண பரிவர்த்தனை குறித்த வழக்கை பதிவு செய்துள்ளது

மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் தலைமையில் நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன

புதுதில்லியில் இன்று திரு ஜேட்லியை நேரில் சந்தித்து அவர் அளித்துள்ள மனுவில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் நகர்ப்புற மற்றம் கிராமப்புற உள்ளாடச்சி அமைப்புகளுக்கு தேவையான வசதிகள் செய்துகொடுக்க தமிழக அரசிடம் போதிய நிதியின்றி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் ராணுவத் தளவாட உற்பத்தி மையம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் மக்கள் சார்பாகவும் தமது சார்பாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் இந்த மையத்தின் மூலம் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் இது மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

முதலமைச்சர் நாகர்கோவில் தலைமை தபால் நிலையத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் காலத்தாமதமின்றி பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ள இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் உதவிடும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார்

பிள்ளர் அதே ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும் அதைத் தொர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுச் சென்றார்

அன்னாரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரபல நடிகை பூரீதேவியின் இறுதி சடங்குகள் மகாராஷ்டிர மாநில அரசின் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது திரையுலக நட்சத்திரங்கள் முக்கிய பிரமுகர்கள் உள்பட ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று புநீதேவியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது

கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பரம்பிக்குளம் ஆழியாற்றில் இருந்து கேரளத்திற்கு தண்ணீர் திறந்துவிடுவதை நிறுத்த வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த ஆற்றின் தண்ணீரை நம்பி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் தமிழக விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முதலாவது உலகத் தமிழ் மரபு மாநாடு நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் நாளை தொடங்குகிறது